எட்டியுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் பெருமிதம் தெரிவித்துள்ளார்

தமிழக அரசு பள்ளிகளில் சிறப்பாசிரியர் பணியிடங்கள் ஓரிரு வாரத்திற்குள் நிரப்ப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் கூறியுள்ளார்

இளையோர் ஒலிம்பிக் போட்டியின் மகளிர் மல்யுத்த பிரிவில் இந்தியாவின் சிம்ரன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார்

புளு மாத்திரைகள் கையிருப்பில் உள்ளதாக கூறினார்

குறிப்பாக கூட்ட நெரிசல் மிகுந்த இடங்களுக்கு சென்று திரும்பும் போது கை கழுவும் பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார் புற்றுநோயை கண்டறியும் அதிநவீன எம்

ஸ்கேன் மைய செயல்பாட்டை தொடங்கி வைத்த அவர் இதன் மூலம் மிகக்குறைந்த நேரத்தில் நோயாளிகள் பரிசோதனை செய்யப்படுவதாக கூறினார்

மேலும் உடல் உறுப்புதான விழிப்புணர்வு அதிகரிக்கப்பட்டுள்ளதையடுத்து விரைவில் இதற்கான சிகிச்சைகளும் வழங்கப்படும் என்றார்

செங்கோட்டையன் தமிழக அரசு பள்ளிகளில் சிறப்பாசிரியர் பணியிடங்கள் ஒரிரு வாரத்திற்குள் நிரப்ப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

மேலும் பள்ளி மாணாக்கரின் வருகை பதிவு குறித்த விவரங்களை குறுஞ்செய்தி மூலம் பெற்றோருக்கு அனுப்பும் முறை முதல்கட்டமாக பெண்கள் அதிகம் பயிலும் பள்ளிகளில் நடைமுறைப்படுத்தப்படும் என்றார்

ராதாகிருஷ்ணன் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பேக்கரும்பில் அமைந்துள்ள முன்னாள் குடியரசுத்தலைவர் டாக்டர்

ஜே

ராதாகிருஷ்ணன் இன்று தொடங்கி வைத்தார்

அஷ்வினிகுமார் சௌபே வலியுறுத்தியுள்ளார் இதுதொடர்பான ஆய்வு அறிக்கையை வெளியிட்டு பேசிய அவர் இந்த தகவல் தொகுப்பு உருவாக்கப்படுவதன் மூலம் அனைவருக்கும் பாதுகாப்புடன் கூடிய தரமான மருத்துவ சேவைகள் கிடைக்கும் என்றார் மருத்துவமனைகள் மருத்துவர்கள் ரத்த வங்கிகள் மருந்தகங்கள் பரிசோதனைக் கூடங்கள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் இந்த தொகுப்பில் இடம்பெறும்

ராவத் தேர்தல் தொடர்பான புகார்களை தெரிவிப்பதற்கு தனி மொபைல் செயலி உருவாக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையர் தலைமை திரு

ராவத் தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலிக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் இத்தகைய புகார்களுக்கு அதிவிரைவில் தீர்வு காணப்படும் என்றார்

தேர்தல் நேரத்தில் சமூக ஊடகங்களை தவறாக பயன்படுத்துவது மற்றும் எதிர்மறையான கருத்துக்களை தெரிவிப்பது முற்றிலும் தடுக்கப்படும் என்றார்

கொள்கைகளுக்கான தங்க விருதிற்கு சிக்கிம் மாநிலம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது ரோமில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு

மேலும் முகவரி மாற்றம் உள்ளிட்ட திருத்தங்களையும் இம்முகாமில் மேற்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

இன்னசென்ட் திவ்யா நேரில் ஆய்வு செய்தார்

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்வியாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு புதிய யுக்திகளை வகுப்பதுடன் அவற்றை முறையாக செயல்படுத்தி இடைநிற்றலை தடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார்

நாகர்கோவிலில் இன்று இதற்கான முன்னேற்பாடுகளை ஆய்வு செய்த அவர் அழிந்து வரும் இம்மொழிகள் ஒலிப்பதிவு மூலமும் காணொலி காட்சி மூலமும் பதிவு செய்யப்படும் என்றார் இந்த ஆய்வின் அடிப்படையில் மலைவாழ் மக்களின் மொழிகள் குறித்த விரிவான வரைபடமும் தயாரிக்கப்படும் என்று கூறினார்

இருவரி காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டையடுத்த திருமனி பகுதியில் ரயில் தண்டவாளத்தில் விரிசல் ஏற்பட்டதையடுத்து தென்மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு சென்ற ரயில்கள் ஒரு மணிநேரம் தாமதமாக இயக்கப்பட்டது உரிய நேரத்தில் விரிசல் கண்டுபிடிக்கப்பட்டதையடுத்து அசம்பாவித சம்பவங்கள் தவிர்க்கப்பட்டது

மாரத்தான் நாமக்கல் மாவட்டத்தில் காவலர் வீர வணக்க நாளை முன்னிட்டு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணாக்கர் மற்றும் காவலர்கள் கலந்து கொண்டனர்